புதுதில்லி ராஜ்பாத்தில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

குடியரசுதினத்தை ஒட்டி தமிழகத்தில் சிறப்பு கிராமசபை கூட்டங்கள் நடைபெற்றன

போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவேண்டும் என்றும்தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

புதுதில்லியில் ராஜ்பாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மூவர்ண தேசியக்கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

குடியரசுத்தலைவரிடமிருந்து இந்த விருதினை அவரது தாயாரும் மனைவியும் பெற்றுக்கொண்டனர் இந்த ஆண்டு குடியரசுதின அணிவகுப்பில் சிறப்பு விருந்தினராக தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா கலந்துகொண்டார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி போர் வீரர்கள் நினைவுச்சின்னத்தில் மலர் துவி மரியாதை செலுத்தினார் இதனைத்தொடர்ந்து அணிவகுப்பு பேரணி தொடங்கியது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் அரசுத்துறைகளின் சார்பில் அலங்கார ஊர்திகள் மற்றும் பள்ளிக் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியில் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றன இந்த பேரணியில் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் அனைத்து மகளிர் பட்டாலியன் முதல் முறையாக இடம்பெற்றது பாதுகாப்புப்படையில் உயரிய விருதுகளை பெற்றவர்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றனர் முப்படைகளின் வல்லமையை உணர்த்தும் வகையிலான அணிவகுப்பும் இதில் இடம்பெற்றன

தூய்மை இந்தியா இயக்கம் மற்றும் அனைவருக்கும் மின்வசதி கிடைக்க வகை செய்யும் திட்டத்தை உணர்த்தும் வகையிலான அவங்கார ஊர்திகளும் இதில் இடம்பெற்றன

இறுதியாக விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களிடையே பிரம்மிப்பை ஏற்படுத்தியது பின்னர் தேசிய கீதத்துடன் குடியரசு தின நிகழ்ச்சி நிறைவடைந்தது மாநிலங்களின் தலைநகரங்களில் ஆளுநர்கள் குடியரசு தின நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றிவைத்தனர் சென்னை மெரீனா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் தேசியக்கொடியை ஏற்றிவைத்து முப்படையினர் மற்றம் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர்

மேலும் தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளையும் ஏராளமானோர் கண்டு களித்தனர் தென்னக பண்பாட்டு கலாச்சார மையத்தின் சார்பில் தமிழகத்தின் சிலம்பாட்டம் உட்பட ராஜஸ்தான் ஆந்திரப்பிரதேசம் மேகாலயா மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவிடத்தில் ஆளுநர் மலர்வளையம் வைத்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சி திடலுக்கு வந்த ஆளுநரை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார் இந்நிகழ்ச்சியின் ஒருபகுதியாக வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்கள் காந்தியடிகள் காவலர் விருதுகள் திருந்திய நெல்சாகுபடியில் சிறப்பான செயல்பாடு போன்றவற்றிற்கான விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்டனர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றிவைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மாவட்டத் தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றிவைத்தனர் சுதந்திரப்போராட்ட தியாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் குடியரசு தினத்தை ஒட்டி தேசியக்கொடி ஏற்றப்பட்டது சென்னை வானொலி நிலையத்தில் துணைத்தலைமை இயக்குநர் திரு ராஜேந்திரன் தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார் கூடங்குளம் அனல்மின்நிலையத்தில் இந்திய அணுக்தி கழக நிர்வாக இயக்குநர் திரு கோட்டீஸ்வரன் தேசியக்கொடியை ஏற்றினார் குடியரசு தினத்தை ஒட்டி தமிாகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இன்று சிறப்பு கிராமசபைக் கூட்டங்கள் நடைபெற்றன இக்கூட்டங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன